தெரிவித்துள்ளது

நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன

மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார்

ஹஜ் யாத்திரை பணிகள் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குநர் திரு புவியரசன் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அவர் கூறினார் மேலும் லட்சத்தீவு பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குமார் மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் தூத்துக்குடி மாவட்டங்களில்பள்ளி தொடர் கல்லூரிகளுக்கும் கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் செயல்படும் கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் கருணாமூர்த்தி அறிவித்துள்ளார் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளன சிதம்பரம் அண்ணாமலைப் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன தமிழக மின்வாரியத்தால் கேங்மேன் பதவிக்கு மாநிலம் முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த சான்றிதழ் சரிபாா்ப்பு மற்றும் உடல் தகுதித் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மின்வாரியம் அறிவித்துள்ளது மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இன்று ஓரளவு மழைதான் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் மக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றார்

கடலூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் இருந்த மக்கள் முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

வெள்ள பாதிப்புகளால் பரவக்கூடிய நோய்களைத் தடுக்க அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மழை காலங்களில் மக்கள் குடிநீரை காய்ச்சி பருகுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மழை பாதிப்பு குறித்து புகார்களை தெரிவிப்பதற்காக சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது

திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் பொதுமக்கள் யாரும் அவற்றை பார்வையிடவோ விளையாடவோ துணி துவைக்கவோ செல்பி எடுக்கவோ நீர்நிலைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் அறிவுறுத்தியுள்ளார்

ஹஜ் யாத்திரை பணிகள் முழுவதையும் டிஜிட்டல் மயமாக்கிய முதல் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக ஜெட்டாவில் நேற்று இந்தியா சவுதி அரேபியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் கையெழுத்திட்ட பின்னர் பேசிய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி யாத்ரீகர்களின் உடைமைகள் முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் கையாளப்படவுள்ளது என்றார் ஹஜ் யாத்திரைக்கான விண்ணப்பங்களை ஆன் லைன் முறையில் அனுப்புவது

மத்திய பாதுகாப்பு படையினர் ஆண்டுக்கு நூறு நாட்கள் குடும்பத்தினருடன் செலவிட அனுமதிக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த ராய் தெரிவித்துள்ளார்

வீர தீர செயல்கள் மற்றும் சிறப்பான செயல்பாட்டுக்கான பதக்கங்களை வழங்கிப் பேசினார் எல்லைப்பகுதிகளில் உள்ள சூழ்நிலையை சீர்குலைக்க தேசவிரோத சக்திகள் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் ஊடுருவல் மற்றும் கடத்தலையும் எல்லை பாதுகாப்பு படை முறியடித்து வருவதாக அவர் கூறினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக அடியநூத்து கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் ஆய்வு செய்தார் சாலை வசதி மற்றும் உள் கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

பாலக்கோடு மற்றும் காரிமங்கலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிப்பேசிய அவர் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதால் தற்போது மழைநீர் தேங்கி விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றார்

ஸ்வீடன் மன்னர் திரு கஸ்டாப் இந்தியாவில் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்

பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனங்களை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் ஹிமாசலப்பிரதேச மாநிலத்தில் தட்பவெப்ப நிலை பூஜ்யம் டிகிரிக்கும் கீழே குறைந்ததால் மக்கள் கடும் குளிரின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகேயுள்ள நாகதேவன் பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை பராமரிப்புத்துறையின் கிளை மையத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் நேற்று திறந்து வைத்தார் தமிழகத்தில் மரவள்ளிக்கிழங்கு பயிரிடும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கச் செய்யும் வகையில் இதற்கான கொள்முதல் மையத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க இருப்பதாக சேகோசர்வ் கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் திரு தமிழ்மணி தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

சூரத்தில் நேற்று நடைபெற்ற முஸ்டாக் அலி கோப்பைக்கான டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் கர்நாடக அணி தமிழக அணியை ஒரு ரன் வித்தியாசத்தில் வென்றது

கொச்சியில் நேற்றிரவு நடைபெற்ற ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரளா கோவா அணிகள் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் நார்த் ஈஸ்ட் அணிகள் மோதுகின்றன இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகளின் பதவிக்கால கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலை பெறுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது